முதலமைச்சர் திரு எடப்பாடி

இனி விரிவான செய்திகள்

எடப்பாடி

செல்லூர்

எடப்பாடி

பழனிசாமியிடம் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தனது அறிக்கையை சமா்ப்பித்தது

பத்திரபதிவு பத்திரபதிவுக்காக வழங்கப்படும் டோக்கனை மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்லும் போது இ பாஸாக பயன்படுத்திக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இதுதொடர்பாக வருவாய்துறை முதன்மை செயலர் திரு அதுல்யா மிஸ்ரா அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் எழுதியுள்ள கடிதத்தில் பத்திரப்பதிவு துறை அளித்த டோக்கனையும் பதிவு செய்ய போகும் ஆவணத்தையும் ஆதாரமாக கொண்டு இ பாஸிற்கு அனுமதி அளிக்கலாம் என கூறியுள்ளார்

அமைச்சர்கள் ஆலோசனை சென்னையில் கொரோனா தடுப்பு பணிகளை ஒருங்கிணைக்க நியமிக்கப்பட்ட அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திரு

உதயகுமார் திரு

அன்பழகன் திரு

காமராஜ் திரு

விஜயபாஸ்கர் சிறப்பு அதிகாரி டாக்டர்

ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர்

வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வோர் குவக்க இந்த சேவைகளை வேண்டும் என வலியுறுத்தி வரும் நிலையில் இதுகுறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார் வெளிநாட்டு பயணிகளை அனுமதிப்பது நாடுகள் குறித்து சர்வதேச தளர்வுகளை அறிவித்தவுடன் இதுகுறித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் தற்போது பெரும்பாலான நாடுகள் தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு மட்டுமே பயணம் மேற்கொள்ள அனுமதி அளித்து வருவதாகவும் அவர் கூறினார் வந்தே பாரத் இயக்க திட்டத்தில் கூடுதல் விமானங்கள் இயக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

பயணிகள் அனைவரும் பரிசோதனைக்கு பிறகு கப்பலில் பயணிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது வசதிகள் பயணிகளுக்கு தரப்பட்டுள்ளதோடு நோய்த்தொற்று இல்லாதவர்கள் மட்டுமே பயணம் செல்ல அனுமதிக்கப்படுகிறது

பீகார் மாநிலம் கயாவில் உள்ள விஷ்ணு பாத திருத்தலம் உத்திரபிரதேசம் மாநிலத்தில் உள்ள அனைத்து கோவில்களும் பக்தர்கள் தரிசனத்திற்காக இன்று திறக்கப்பட்டன

தமிழகத்தில் இன்று முதல் வாடிக்கையாளர்கள் உணவகங்களில் அமர்ந்து உண்ண அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பெரிய வணிக வளாகங்கள் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் குளிர்சாதன வசதிகளை பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது

நீடித்த கடல்வளங்களுக்கான புதிய கண்டுபிடிப்புகள் என்பதே இந்தாண்டின் கருப்பொருளாகும்

பிளாஸ்டிக் மாசினால் கடல் வாழ் உயிரினங்கள் அழிக்கப்பட்டு வருவது ஆண்டுதோறும் அதிகரித்து வரும் நிலையில் கடலை பாதுகாப்பது இன்றியமையாத ஒன்றாக உள்ளது இத்தினத்தையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சர் திரு